முப்படையினரின் பிரமாண்டமான அணிவகுப்பிற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன

முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு

தேஷ்முக் கவிஞர் பூபென் ஹஸாரிகா ஆகியோருக்கு பாரத ரத்னா விருது அறிவிக்கப்பட்டுள்ளது

என்று தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார்

தலைநகர் புதுதில்லியில் முப்படைகளின் பிரமாண்டமான அணிவகுப்புக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன ராஜபாதையில் நடைபெறவுள்ள இந்த அணிவகுப்பில் முப்படையினர் மற்றும் துணை ராணுவப் படையினர் எல்லைப் பாதுகாப்புப் படையினர் அணிவகுக்கவுள்ளனர் பல்வேறு மாநிலங்களின் கலை மற்றும் கலாச்சாரத்தை பறைசாற்றும் கலைநிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன முப்படைகளில் சமீபத்தில் சேர்க்கப்பட்டுள்ள தளவாடங்கள் அணிவகுப்பில் இடம்பெறவுள்ளன இந்த ஆண்டு குடியரசு தினவிழா கொண்டாட்டத்தில் சிறப்பு விருந்தினராக தென்னாப்பிரிக்க அதிபர் திரு

குடியரசுதின விழா அணிவகுப்பை முன்னிட்டு

அணிவகுப்பு முடியும்வரை தில்லியில் விமானங்கள் பறக்க தடைவிதிக்கப்பட்டுள்ளது முன்னதாக தில்லி இந்தியா கேட்டில் உள்ள ராணுவ வீரர்கள் நினைவிடத்தில் பாதுகாப்புத் துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் முப்படைகளின் தலைமைத் தளபதிகள் ஆகியோர் வீரவணக்கம் செலுத்துகிறார்கள் மாநிலங்களிலும் யூனியன் பிரதேசங்களிலும் குடியரசுதின விழா இன்று உற்சாகமாக கொண்டாடப்படவுள்ளது சென்னை கடற்கரை காமராஜர் சாலையில் தமிழக ஆளுநர் திரு பன்வாரிவால் புரோஹித் தேசியக் கொடியை ஏற்றிவைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக் கொள்கிறார் முப்படையினரின் அணிவகுப்புக்கும் தமிழகத்தின் கலை மற்றும் பண்பாட்டை விளக்கும் கலை நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன மாநில அரசின் பல்வேறு துறைகள் புரிந்துள்ள சாதனைகளை விளக்கும் அவங்கால ஊர்திகளும் இந்த விழாவில் இடம்பெறவுள்ளன இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி சுட்டப்பேரவை தலைவர் திரு தனபால் மாநில அமைச்சர்கள் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் உட்பட பலர் கலந்து கொள்கிறார்கள் மாவட்ட தலைநகரங்களில் மாவட்ட ஆட்சியர்கள் தேசியக் கொடியை ஏற்றிவைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக் கொள்கிறார்கள் பன்முகத் தன்மையே இந்தியாவின் மிகச் சிறந்த பவம் என்று குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கூறியிருக்கிறார்

நேற்றிரவு நாட்டு மக்களுக்கு வானொலியில் உரையாற்றிய அவர் இந்தியா என்பது ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு மட்டுமல்ல அனைவருக்கும் சொந்தமானது என்றார் நாட்டின் வளர்ச்சிப் பாதையில் அனைத்து குடிமக்களுக்கும் சமமான வாய்ப்பு வசதிகள் உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் அனைவருக்கும் வாய்ப்பு கிட்டாமல் இந்தியாவின் வளர்ச்சி முழுமையாகாது என்றும் அவர் கூறினார் பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் சமஉரிமை சமவாய்ப்பு வழங்குவதுதான் நாட்டின் சமுதாய மறுமலர்ச்சியின் அளவுகோல் என்றும் குடியரசு தலைவர் குறிப்பிட்டார் கல்வி படைப்பாற்றல் விளையாட்டு ஆயுதப்படை ராணுவம் என பல துறைகளில் நமது மகளிர் பீடுநடை போட்டு வருவதாகவும் அதுதான் எதிர்கால இந்தியாவின் பாதை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் ஏற்றத்தாழ்வு இல்லாத சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்ற காந்திஜியின் கனவை நனவாக்க வேண்டும் என்பதற்காகவே அண்மையில் அரசியல் சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது என்றும் அவர் சுட்டிகாட்டினார்

ஒவ்வொரு ஐந்தாண்டிலும் மக்கள் அளிக்கும் தீர்ப்பு நாட்டின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கிறது என்று குறிப்பிட்ட அவர் தேர்தல் என்பது அரசியல் நிகழ்வு அல்ல கூட்டான அறிவுதேடல் என்பதை நாம் உணரந்து செயல்பட வேண்டும் என்று சூடியரசுத் தலைவர் தமது உரையில்கேட்டுக் கொண்டார் நாட்டின் மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருதுக்கு முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு பிரணாப் முகர்ஜி மறைந்த சமூக சேவகர் நானாஜி தேஷ்முக் கவிஞர் பூபென் ஹசாரிகா ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் நேற்றிரவு வெளியான குடியரசுத் தலைவர் மாளிகையின் செய்திக்குறிப்பில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் நானாஜி தேஷ்முக் பூபெள் ஹசாரிகா ஆகியோர் மறைவிற்குப் பிறகு இந்த விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் கலை அரசியல் இலக்கியம் விளையாட்டு உள்ளிட்ட துறைகளில் சிறந்து விளங்குவோருக்கு நாட்டின் மிக உயரிய விருதுகளான பாரத ரத்னா பத்மபூஷன் பத்மவிபூஷன் பத்மடுநீ விருதுகள் வழங்கப்படுகிறது நாளாஜி தேஷ்முக் கிராமப்புற மேம்பாட்டிற்காக அளப்பரிய பங்கினை ஆற்றியுள்ளதாகவும் அவருக்கு பாரத ரத்னா விருது அறிவிக்கப்பட்டிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் மிகச் சிறந்த தலைவரான பிரணாப் முகர்ஜி நாட்டிற்காக பல ஆண்டுகள் அபராது உழைத்தவர் என்று குறிப்பிட்டுள்ளார் இந்த ஆண்டுக்கான பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன தமிழகத்தைச் சேர்ந்த மதுரை சின்னப்பிள்ளை பங்காரு அடிகளார் நடிகர் பிரபுதேவா ட்ரம்ஸ் சிவமணி விளையாட்டு வீரர் சரத் கமல் ஆகியோர் பத்மடுநீ விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் முன்னாள் வெளியுறவுத்துறை செயலர் ஜெயசங்கர் பாடகர் சங்கர் மகாதேவன் கிரிக்கெட் வீரர் கவுதம் கம்பீர் கால்பந்து கனில் சேத்ரி ஆகியோருக்கும் பத்மழநீ விருது அறிவிக்கப்பட்டுள்ளது நடிகர் மோகன்லால் இஸ்ரோவின் முன்னாள் விஞ்ஞானி நம்பி நாராயணன் ஆகியோருக்கு பத்மபூஷன் விருது வழங்கப்படவுள்ளது பத்திரிகையாளர் குல்தீப் நய்யருக்கு மறைவிற்குப் பிந்தைய விருதாக பத்மபூஷன் விருது வழங்கப்படுகிறது ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் போராட்டத்தை கைவிட்டு பணிக்கு திரும்ப வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி வேண்டுகோள் விடுத்துள்ளார் சென்னை கே

போராட்டத்தில் ஈடுபடும் ஆசிரியர்கள்மீது நடவடிக்கை எடுப்பது என்பது அரசின் அதிகாரத்திற்கு உட்பட்டது என்று சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது பணிக்கு திரும்பாத ஆசிரியர்கள்மீது நீதிமன்ற அவமதிப்பு சட்டத்தின்கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மனுதாரர் ஒருவர் கோரிக்கை விடுத்தபோது நீதிபதிகள் அதை ஏற்க மறுத்துவிட்டனர்

பணிக்கு திரும்பாத ஆசிரியர்கள்மீது நடவடிக்கை எடுப்பது மாநில அரசின் அதிகாரத்திற்கு உட்பட்டது என்றும் அதில் நீதிமன்றம் தலையிட முடியாது என்றும் நீதிபதிகள் சுட்டிக்காட்டினர் அரசு நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதால் மாநிலத்தின் வளர்ச்சி முடங்கியுள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றம் வேதனை தெரிவித்துள்ளது கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு தாலுகாவில் மிடாலம் கிராமத்தில் ஒடைப் புறம்போக்கு நிலத்தை ஆக்கிரமித்து கற்றுக்கவர் எழுப்பிய ஒருவர் அந்த நிலத்திற்கு பட்டா வழங்கக் கோரி தாக்கல் செய்த மனுவை வட்டாட்சியர் நிராகரித்ததால் அதனை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் இந்த மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்ட நீதிபதி எஸ்

சுப்பிரமணியம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நீர்நிலைகள் நீர்வழித் தடங்களில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அடையாளம் காணுமாறு மாவட்ட ஆட்சியருக்கு உத்தரவிட்டார் ஆக்கிரமிப்புக்கு எதிராக நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகள்மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கவும் அவர் அறிவுறுத்தினார் சிலை கடத்தல் தடுப்புப் பிரிவிடமிருந்து பெறப்பட்ட கேஸ் டைரி உள்ளிட்ட வழக்கு ஆவணங்களை ஒருவாரத்திற்குள் மாநில அரசு ஒப்படைக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நேற்று இதுதொடர்பான வழக்கு விசாரணைக்கு வந்தபோது ஆஜரான சிலை கடத்தல் தடுப்புப் பிரிவு அதிகாரி திரு

வழக்கு விவரங்கள் அடங்கிய கேஸ் டைரி குறுந்தகடு உள்ளிட்டவைகள் அரசு கட்டுப்பாட்டில் உள்ளதாகவும் அவை இல்லாத காரணத்தால் விசாரணையை மேற்கொள்ள இயலவில்லை என்றும் அவர் தெரிவித்தார் வேலூர் மாவட்டம் தக்கோலம் அரக்கோணம் இடையிலான ரயில்பாதையில் மீதமுள்ள பணிகளை முடித்து விரைவில் ரயில்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே சென்னை கோட்ட மேலாளர் திரு நவீன் குலாத்தி கூறியிருக்கிறார் அமெரிக்காவில் அரசுத் துறைகள் முடக்கத்தை முடிவுக்கு கொண்டுவருவதற்கான மசோதாக்களை அந்நாட்டு செனட் சபை நிராகரித்துள்ளது தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் இசைமேதை நல்லப்பசாமி நினைவாக நூலகம் அமைக்கப்படும் என்று மாநில செய்தித் துறை அமைச்சர் திரு

தமிழ்நாடு மீன்வள பல்கலைக் கழகத்தில் கடல்சார் அறிவியல் படிப்பு விரைவில் தொடங்கப்படும் என்று துணைவேந்தர் திரு

நேப்பியரில் நடைபெற்ற முதவாவது ஒருநாள் போட்டியில் எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்ற இந்தியா இந்தப் போட்டியிலும் வெற்றிபெறும் முனைப்பில் உள்ளது இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சாய்னா நேவால் அரை இறுதிக்கு முன்னேறியுள்ளார்

ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் கிடாம்பி புரீகாந்த்